தீவிரப்படுத்துவது குறித்தும் பிரதமர் திரு நரேந்திரமோடி உயரதிகாரிகளுடன் இன்று ஆலோசனை நடத்தினார்

இயேசுபிரான் உயிர்த்தெழுந்த ஈஸ்டர் பண்டிகை இன்று கொண்டாடப்படுவதை முன்னிட்டு குடியரசுத்தலைவர் குடியரசு துணைத்தலைவர் பிரதமர் உள்ளிட்ட தலைவர்கள் வாழ்த்து தெரிவித்துள்ளனர்

மீண்டும் கடுமையாக்கப் பட்டுள்ளன

மத்திய அமைச்சரவை செயலாளர் பிரதமரின் முதன்மை செயலாளர் சுகாதார செயலாளர் நிதி ஆயோக் உறுப்பினர் திரு வி கே பால் உள்ளிட்டோர் இந்த ஆலோசனைக் கூட்டத்தில் பங்கேற்றனர்

தடுப்பூசி பணிகளை மேலும் தீவிரப்படுத்துவது குறித்தும் இக்கூட்டத்தில் அதிகாரிகளுடன் பிரதமர் ஆலோசித்ததாக தகவல் வெளியாகியுள்ளது தமிழ்நாடு புதுச்சேரி மற்றும் கேரளாவில் சுட்டப்பேரவை தேர்தலுக்கான பிரச்சாரம் இன்று இரவு ஏழு மணியுடன் நிறைவடைகிறது

இதனுடன் சேர்த்து கன்னியாகுமரி மக்களவை தொகுதிக்கும் கேரளாவில் உள்ள மலப்புரம் மக்களவை தொகுதிக்கும் இடைத்தேர்தல் நடைபெறவுள்ளது

தமிழகத்தை பொறுத்தவரை தேர்தல் நடைபெறும் பகுதிகளில் அரசியல் கட்சித்தலைவர்களும் வேட்பாளர்களும் இன்று இறதிக்கட்ட பிரச்சாரத்தில் ஈடுபட்டுள்ளனர் அஇஅதிமுக இணை ஒருங்கிணைப்பாளர் திரு எடப்பாடி பழனிசாமி தாம் போட்டியிடும் எடப்பாடி தொகுதியிலும் திமுக தலைவர் திரு முகஸ்டாலின் தாம் போட்டியிடும் கொளத்தூர் தொகுதியிலும் பிரச்சாரத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் மக்கள் நீதி மய்யம் கட்சியின் தலைவர் திரு கமலஹாசன் கோவை தெற்கு தொகுதியிலும் அமமுக பொதுச்செயலாளர் திரு டி டி வி தினகரன் கோவில்பட்டி தொகுதியிலும் நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் திரு சீமான் சென்னை திருவொற்றியூர் தொகுதியிலும் இறதிகட்ட பிரச்சாரத்தில் ஈடுபட்டுள்ளனர் தேர்தல் பிரக்காரம் முடிவடைந்த பின்னர் வாக்குப்பதிவு முடியும் வரை தேர்தல் தொடர்பாள பொதுக்கூட்டம் ஊர்வலம் போன்றவற்றை நடத்த அனுமதி இல்லை என்று தேர்தல் ஆணையம் கூறியுள்ளது தொகுதிக்கு சும்பந்தமில்வாத நபர்கள் மற்றும் அரசியல் கட்சி நிர்வாகிகள் இன்று இரவு ஏழு மணிக்கு மேல் தொகுதியை விட்டு வெளியேற வேண்டும் என்றும் தேர்தல் ஆணையம் அறிவறுத்தியுள்ளது

இதனிடையே குடியரசு துணைத்தலைவர் திரு எம் வெங்கையா நாயுடு

அனைவரும் தயக்கமின்றி தடுப்பூசி செலுத்திக்கொள்ள முன்வர வேண்டும் என்று அவர் கேட்டுக்கொண்டுள்ளார் நாட்டின் பல்வேறு பகுதிகளில் தொற்று பாதிப்பு அதிகரித்துள்ளநிலையில் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளையும் அனைவரும் தவறாமல் பின்பற்ற வேண்டும் என்று திரு வெங்கையா நாயுடு வலியுறுத்தியுள்ளார்

அறுபதாயிரத்திற்கும் மேற்பட்டோர் குணமடைந்துள்ளதாகவும் சுகாதாரத்துறை தெரிவித்துள்ளது

மகாராஷ்ட்ரா கர்நாடகா தமிழ்நாடு உத்தரபிரதேசம் பஞ்சாப் மத்திய பிரகேதம் ஆகிய மாநிலங்களிலும் சத்தீஸ்கர் மற்றும் தில்லியிலும் தினசரி பாதிப்பு எண்ணிக்கை தொடர்ந்து அதிகரித்து வருவதாக சுகாதாரத்துறை கூறியுள்ளது

மத்திய பிரதேசத்தில் போபால் உள்ளிட்ட நகரங்களில் ஞாயிற்றக்கிழமைகளில் முழு ஊரடங்கு ஏற்கனவே அமல்படுத்தப்பட்டுள்ளது இந்நிலையில் தொற்று பாதிப்பை தடுப்பதற்கான பணிகளை மேலும் தீவிரப்படுத்தமாறு அதிகாரிகளுக்கு முதலமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌகான் உத்தரவிட்டுள்ளார் முகக்கவசம் அணியாதவர்களுக்கு அபராதம் விதிக்கவும் அவர் உத்தரவு பிறப்பித்துள்ளார்

ஏற்கனவே திட்டமிடப்பட்ட தேர்வுகளை மட்டும் உரிய முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளுடன் நடத்த பீஹார் அரசு அனுமதி அளித்துள்ளது

தனிமைப்படுத்துதல் மையங்கள் மற்றும் சிகிச்சை மையங்களை அதிகரிக்குமாறு உத்தரவிட்டுள்ளது கடந்த ஆண்டு பாதிப்பு எண்ணிக்கை உச்சத்தில் இருந்தபோது ஏற்படுத்தப்பட்ட தனிமைப்படுத்துதல் மையங்கள் மற்றும் சிகிச்சை மையங்களை மீன்டும் செயல்பாட்டுக்கு கொண்டு வர நடவடிக்கை எடுக்குமாறு உத்தரவிடப்பட்டுள்ளது

சிகிச்சை மையங்கள் அதிகரிக்கப்பட்டு வருவதாகவும் அவர் கூறியுள்ளார்

பொதுநிகழ்ச்சிகள் கூட்டங்கள் நடத்துவதற்கு கட்டுப்பாடுகள் விதிக்கப்படுவதாகவும் அவர் தெரிவித்துள்ளார்

இதனை முன்னிட்டு பல்வேறு தலைவர்களும் கிறிஸ்துவ மக்களுக்கு வாழ்த்து தெரிவித்துள்ளனர் சத்தீஸ்கரில் மாவோயிஸ்ட்டுகள் தாக்குதலில் உயிரிழந்த பாதுகாப்பு படையினரின் எண்ணிக்கை ஏழாக அதிகரித்துள்ளது

பிஜப்பூர் மாவட்டத்தில் உள்ள பஸ்டார் பகுதியில் மாவோயிஸ்டுகள் பதங்கியிருப்பதாக கிடைத்த தகவலைத் தொடர்ந்து இரண்டாயிரத்திற்கும் மேற்பட்ட பாதுகாப்புப் படை வீரர்கள் தீவிர தேடுதல் பணியில் ஈடுபட்டனர்

ஐந்து பேர் ஏற்களவே உயிரிழந்த நிலையில் காயமடைந்த மேலும் இருவர் உயிரிழந்துள்ளதாக பாதுகாப்பு படையினர் தெரிவித்துள்ளனர் காணாமல் போன வீரர்களை தேடும் பணி தொடர்ந்து நடைபெற்று வருகிறது மாவோயிஸ்டுகளுக்கு எதிரான தேடுதல் நடவடிக்கையும் அப்பகுதியில் தீவிரப்படுத்தப்பட்டுள்ளது இந்த சண்டையின்போது மாவோயிஸ்ட்டுகள் தரப்பிலும் பலர் உயிரிழந்ததாக தகவல் வெளியாகியுள்ளது உயிரிழந்த பாதுகாப்புப் படை வீரர்களின் குடும்பத்தினருக்கு பிரதமர் திரு நரேந்திர மோடி டுவிட்டரில் இரங்கல் தெரிவித்துள்ளார் வீரர்களின் உயிர்த்தியாகம் வீணாகாது என்று அவர் குறிப்பிட்டுள்ளார் காயமடைந்தவர்கள் விரைவில் குணமடைய வேண்டும் என்று பிரதமர் விருப்பம் தெரிவித்துள்ளார் உள்துறை அமைச்சர் திரு அமித் ஷா வெளியிட்டுள்ள இரங்கல் செய்தியில் வீரர்களின் உயிர்த்தியாகத்தை தேசம் ஒருபோதும் மறவாது என்று குறிப்பிட்டுள்ளார் அமைதிக்கும் முன்னேற்றத்திற்கும் தடையாக இருப்பவர்களுக்கு எதிரான நடவடிக்கைகள் தொடரும் என்றும் திரு அமித் ஷா தெரிவித்துள்ளார் மாவோயிஸ்டுகள் தாக்குதலையடுத்து சத்தீஸ்கர் முதலமைச்சர் திரு பூபேஷ் பாகலுடன் உள்துறை அமைச்சர் திரு அமித் ஷா தொலைபேசி வாயிலாக ஆலோசனை நடத்தியுள்ளார் தாக்குதல் நடைபெற்ற பகுதியில் உள்ள நிலை குறித்து முதலமைச்சரிடம் திரு அமித் ஷா கேட்டறிந்தார் மத்திய ரிசர்வ் காவல்படையின் தலைமை இயக்குநருடனும் திரு அமித் ஷா ஆலோசனை நடத்தினார்